நரேந்திரமோடி தலைமையில் இன்று நடைபெறுகிறது

எடப்பாடி பழனிசாமி உயர்நிலைக்குழுவுடன் இன்று ஆவோசனை நடத்துகிறார்

அன்பழகன் கேட்டுக் கொண்டுள்ளார்

போராட்டம் நடத்துபவா்களை அரசு இரும்புக்கரம் கொண்டு அடக்கும் என்று அமைச்ச் க பாண்டியராஜன் எச்சரித்துள்ளார் இனி விரிவான செய்திகள் பொருளாதார விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவைக் கூட்டம் பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையில் இன்று புதுதில்லியில் நடைபெற உள்ளது பிரதமா் இல்லத்தில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் மூத்த மத்திய அமைச்சா்கள் கலந்து கொள்கிறார்கள் இந்த கூட்டத்தைத் தொடர்ந்து மத்திய அமைச்சரவையும் கூட உள்ளது

எடப்பாடி பழனிசாமி உயா்நிலைக்குழுவுடன் இன்று ஆவோசனை நடத்துகிறாா் தலைமைச் செயலகத்தில் நடைபெற உள்ள இந்த கூட்டத்தில் அரசு அமைத்துள்ள மருத்துவ நிபுணர் குழுவில் இடம் பெற்றுள்ள பிரதிநிதிகள் கலந்து கொள்கிறார்கள் இதேபோல் முதலமைச்சர் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனை மருத்துவர்கள் செவிலியா்கள் ஆகியோருடன் காணொலி காட்சி வாயிலாக இன்று ஆலோசனை நடத்த உள்ளாா்

கோவையில் நேற்று ஒருவருக்கு மட்டுமே புதிதாக தொற்று ஏற்பட்டது

ஏற்கனவே நோய்த்தொற்று உறுதி செய்யப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது

அன்பழகன் கூறியுள்ளார்

ஊரடங்கு உத்தரவை பொதுமக்கள் முழுமையாக கடைப்பிடித்தால்தான் நோய்த்தொற்று பரவாமல் தடுக்க முடியும் என்று சட்டத்துறை அமைச்சர் திரு

சண்முகம் கூறியுள்ளார்

நகரில் கண்காணிப்பை தீவிரப்படுத்துவது குறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் அவர் கலந்து கொண்டு பேசினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் நோய்த்தொற்று பரவாமல் இருக்க உரிய நடவடிக்கைகள் எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகத்தை கேட்டுக் கொண்டுள்ளதாக கூறினார் நோய்த்தொற்று ஏற்பட்டுள்ள ஏழு மாத குழந்தைக்கு சிறப்பு மருத்துவர் மூலம் சிகிச்சை அளிக்க தாம் உத்தரவிட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார்

சரோஜா கூறியுள்ளா்

மாநிலத்தில் உள்ள அரசு சிறப்பு பள்ளிகள் அரசு மறுவாழ்வு நிலையங்கள் முதியோர் குழந்தைகள் இல்லங்களில் சமூகநலத்துறை மற்றும் தன்னா்வ தொண்டு நிறுவனங்கள் இணைந்து உணவு உள்ளிட்ட பல்வேறு வசதிகளை செய்து கொடுத்திருப்பதாக அவர் தெரிவித்தார்

பாண்டியராஜன் கூறியுள்ளார்

தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அம்மா உணவகங்கள் மூலமாக இலவச உணவு வழங்க வேண்டும் என்று மாநில அரசை திமுக தலைவர் திரு

ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள ஒரு அறிக்கையில் அம்மா உணவகங்களுக்கு வருவோருக்கு இலவச உணவு வழங்குவதே இந்நேரத்தில் இன்னலுக்கு உள்ளாகியிருப்போருக்கு ஆற்றும் பணி என்று கூறியுள்ளா்

நெடுஞ்சாலைகளில் சுங்கக் கட்டணத்தை நிறுத்திவைக்க மத்திய அரசிடம் தமிழக அரசு வலியுறுத்த வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார்

ஊரடங்கை மக்கள் மதிக்காவிட்டால் சென்னை மற்றொரு நியூயார்க்காக மாறிவிடும் என்று பாமக நிறுவனர் மருத்துவர் ச ராமதாசு எச்சரித்துள்ளார்

சிதம்பரம் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில் உஜ்வாவா பயனாளிகளுக்கு இலவச சமையல் ளரிவாயு சிலிண்டர் வழங்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக கூறியுள்ளார்

சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டதாக காவல்துறையின் செய்திக் குறிப்பு தெரிவிக்கிறது

தமிழகத்தில் கடந்த சில நாட்களாக கோடை வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது

திருச்சி திருத்தனி நாமக்கல் ஆகிய இடங்களிலும் வெயிலின் தாக்கம் சற்று அதிகரித்து காணப்பட்டது